துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாராஷ்டிராவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு தகுந்த உதவி செய்யப்படும் என்று கூறினார் இது தொடர்பாக மத்திய அரசு சிறப்பு மதிப்பீட்டுக் குழுவை அங்கு அனுப்பி பாதிப்புகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்றார் களமழையால் சேதம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் தேவையான உதவி அளிக்கப்படும் என்று திரு நரேந்திரசிங் தோமர் உறுதியளித்தார் காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியாகாந்தி திரு ராகுல்காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் ஆகியோருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு காவல்படை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் அரசியல் ஏதம் இல்லை என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்குப் பின் இந்த பிரச்சினை தொடா்பாக பதிலளித்த அவா் முக்கிய நபர்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் சில விதிமுறைகளை பின்பற்றுவதாகக் கூறினார் சில முக்கிய தலைவா்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சர்மா காங்கிரஸ் தலைவர்களுக்கான பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது குறித்து பேசியபோது இந்த தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் எனவே மீண்டும் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் முன்னாள் பிரதமர் அடவ்பிகாரி வாஜ்பாய்க்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு பாதுகாப்பை ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு விலக்கிக் கொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டினார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

இரு நாடுகளைக் சேர்ந்த ரானுவ வீரர்கள் கூடுதல் பயிற்சி ஒத்திகைகளை மேற்கொள்ள இருப்பதாக திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் இந்திய பசிபிக் பகுதியில் அமைதியும் நிலைத்தன்மையும் உருவாவதற்கேற்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு இரு நாடுகளும் வாத்தகம் தொழில் மற்றும் கடல் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்ளும் என்றார் இன்று நடைபெறும் நான்காவது இந்திய சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் திரு ராஜ்நாத்சிங் பங்கேற்பார் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள திரு கோத்தபய ராஜபக்சே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெயசங்கர் நேற்று கொழும்பில் மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசினார் அப்போது அவர் திரு கோத்தபைய ராஜபக்ஷே யிடம் இந்தியா வரவேண்டுமென்ற பிரதம் திரு நரேந்திரமோடி யின் விருப்பத்தை தெரிவித்தார் பிரதமரின் வாழ்த்துக் கடிதத்தையும் அப்போது அவர் அளித்தார்

இரு நாடுகளும் தெற்காசிய அமைதி முன்னேற்றம் வளம் பாதுகாப்பு ஆகியவற்றை உருவாக்க இணைந்து செயல்படுவது என பிரதமர் திரு மோடி தெரிவித்த செய்தியை அவரிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்தப் பயணம் இருதரப்பு உறவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜாலியன் வாலாபாக் தேசிய நினைவு சின்ன திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது கடந்த கூட்டத் தொடரில் இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து

இந்த நினைவிடத்தை நிர்வகித்து வரும் அறக்கட்டளையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பு வகிக்கும் பிரிவை ரத்து செய்ய இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இல்லாததால் எதிர்க்கட்சியின் தனிப்பெரும் கட்சியின் தலைவர் நிர்வாகி ஆவார் என்று மசோதாவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் பட்டேல் இந்த விஷயத்தில் அரசியல் ஏதும் இல்லை என்று கூறினார் தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த அறக்கட்டளையில் அங்கம் வகிப்பார்கள் என அவர் தெரிவித்தார் அடுத்து வரும் தலைமுறைகள் நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களை என்றென்றும் நினைவுகூறும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றை அமைப்பதே அரசின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார்

ஏற்கனவே பயிற்சி பெற்ற நான்காயிரம் இளைஞர்களக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக துணைநிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு தலைமயில் நிர்வாகக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குழுவிள் செயலாளராக யூனியன் பிரதேசத்தின் தலைஎமச் செயலாளர் செயல்படுவார் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கே கே ஷர்மா மற்றும் திரு ஃபரூக்கான் ஆகியோருக்கு சில துறைகள் அளிக்கப்பட்டுள்ளன அதன்படி திரு ஷர்மா கற்றுவா மற்றும் பொதுப்பணித்துறை திட்டமிடல் வளர்ச்சி மேற்பார்வை பள்ளிக்கல்வி உயர்க்கல்வி தொழிற்கல்வி மற்றும் தொழில்துறை ஆகியவற்றை கவனிப்பார் இந்திய காவல்பணியின் முன்னாள் அதிகாரியான திரு ஃபரூக்கான் உணவு பொது விநியோகம் பயிற்சி கூட்டுறவு தோட்டக்கலைத்துறை தேர்தல் தொழிவாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சமூகநலத்துறை பழங்குடியினர் நலத்துறை இளைஞர் நலன் மற்றம் விளையாட்டுத்துறை ஆகியவற்றுக்கு அவர் பொறுப்பு வகிப்பார்

இது தொடர்பாக துபாயில் இந்திய தூதர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதாரண விசா விலிருந்து மருத்துவ விசா பெறுவதற்கான விதிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார்

உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வோருக்கு மட்டும் இந்த விதிகள் பொருந்தும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இன்று புதுதில்லியில் மீண்டும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் சிவசேனாவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் இன்று பிற்பகல் வாக்கில் பிரதமா் திரு நரேந்திரமோடியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியை திரு சரத்பவார் நேற்று சந்தித்த நிலையில் இன்றைய சந்திப்புகள் முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் அஸ்ஸாம் மாநிலம் உதவ்குரி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு போ உயிரிழந்தனர் கெலாபில் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பைஹாத்தா சியாலியில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் கூறினர் கோவாவில் இன்று தொடங்க உள்ள சர்வதேச இந்திய திரைப்பட விழாவிற்காள ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சர்வதேச இந்திய திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டாக இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது இதன் தொடக்க விழா பனாஜியில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு ஷியாம்பிரசாத் முகர்ஜி விளையாட்டு அரங்கில் தொடங்குகிறது இந்த விழாவில் கோவா மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் திரு புரீபத் நாயக் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் மற்றும் அம்மாநில உயர் அதிகாரிகள் பலரும் விழாவில் பங்கேற்கின்றனர் இந்த விழாவில் பிரபல நடிகள் ரஜினிகாந்த்துக்கு பொன்விழா சிறப்பு விருது வழங்கப்படுகிறது பிரபல நடிகள் அமிதாபச்சின் சிறந்த திரைப்படமான சோலே உட்பட அவரது திரைப்படங்கள் பல திரையிடப்படவுள்ளன இந்த விழாவில் பிரான்ஸ் நாட்டின் பிரபல நடிகை இசபெல் ஹூப்பொ்ட் க்கு வாழ்நாள் சாதனையாளா் விருது வழங்கப்படுகிறது

கொரிய மாஸ்டர்ஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் சமீர் வர்மா காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்